தீவிரவாத அமைப்பின் கமாண்டர் முன்னா லகோரி கட்டுக் கொல்லப்பட்டார்

கொண்டுள்ளன

வதந்தி பரப்புபவர்களை கண்டறியவும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்குமாறு மத்தி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சள் திரு ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் கோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதில் ஜெய்ஷ் ஈ முகமது தீவிரவாத அமைப்பின் கமாண்டராக செயல்பட்டு வந்த முன்னா லகோரி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புப் படையினா் தெரிவித்துள்ளனா் இவர் ஐ ஈ டி குண்டுகள் தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர் என்று கூறப்படுகிறது ஜம்மு கஷ்மீர் பகுதிகளில் அப்பாவி மக்கள் பலர் உயிரிழக்க காரணமானவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் மச்சில் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கி சூடு நடத்தியதில் ரானுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் இந்த தாக்குதலில் மற்றொரு ராணுவ வீரர் காயமடைந்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நமது ராணுவத்தினரும் இதற்கு தக்க பதிலடி கொடுத்தனா்

காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் குரிய மின்சக்தி திட்டங்கள் லாட்டரி மீதான வரி சீரமைப்பு குறித்து விவாதிக்கப்படுகிறது தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பது மற்றும் ஆதரவளிப்பதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தெள் ஆப்பிரிக்கா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் பிரேசிலில் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்றது இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணை அமைச்சர் திரு வி கே சிங் பங்கேற்றார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு அனைத்து பிரிக்ஸ் நாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று இந்த கூட்டத்தில் கூட்டுக் கொள்ளப்பட்டது

பிரதமர் திரு

ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டின் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து உரையாற்றி வருகிறார் கார்கில் வெற்றியை நினைவுகூரும் இந்த தருணத்தில் நாளை உரையில் கார்கில் போரின்போது வீரமரணம் அடைந்தவர்களுக்கு அவர் புகழஞ்சலி செலுத்துவார் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் தூர்தர்ஷனிலும் ஒலிபரப்பாகும்

தீவிரவாதிகள் வாட்ஸ் ஆப் ஐ தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் வதந்தி பரப்புபவர்களை கண்டறியவும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்குமாறு மத்தி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைக்சா் திரு ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் வாட்ஸ் அப் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி திரு வில் கேப்சொ்ட்ஸ் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசியபோது அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாட்ஸ் அப் தலைமை அதிகாரி அமைச்சிடம் உறுதியளித்தாா் மத்திய ரிசர்வ் வங்கியின் அனுமதியுடன் வாட்ஸ் அப் மூலம் நிதி சேவையை தொடங்குவது ஆலோசிக்கப்படும் என்று திரு ரவிசுங்கள் பிரசாத் தெரிவித்தாள் ட்ரிலியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் வாட்ஸ் அப் நிறுவனம் பங்கேற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் கர்நாடக மாநில முதலமைச்சராக பொறப்பேற்றுள்ள அம்மாநில பிஜேபி தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா வரும் திங்கட்கிழமை சுட்டப்பேரவையில் தமது பெரும்பான்மையை நிரூபிக்கவுள்ளாா்

இந்நிலையில் நேற்று பெங்களூருவில் நடைபெற்ற மதசா்பற்ற ஜனதாதள் சட்டமன்ற உறப்பினர்களின் கூட்டத்தில் சில உறுப்பினர்கள் பிஜேபி அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரவாம் என்று யோசனை தெரிவித்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்த இறுதி முடிவை திரு குமாரசாமி அறிவிப்பார் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜி டி தேவேகவுடா தெரிவித்துள்ளார் மாநிலங்களுக்கிடையே இயங்கும் பேருந்து சேவைக்கு தேசிய அளவில் அனுமதி வழங்கப்படும் என்று மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற சா்வதேச இந்திய பேருந்து மற்றும் மகிழுந்து கண்காட்சியில் பேசிய அவா் இதனால் மாநிலங்களுக்கு மூன்று சதவீதம் முதல் நான்கு சதவீதம் வரை வருவாய் கூடுதலாக கிடைக்கும் என்று கூறினார் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களுக்கு இணைதளம் மூலமாக வாகன அனுமதி பெறும் வசதி விரைவில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வாகனங்களுக்கான மாற்று எரிபொருளாக கரும்பிலிருந்து எடுக்கப்படும் எத்தனாலை பயன்படுத்த அரசு திட்டமிட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத இந்த ளரிபொருள் குறைந்த விலையிலானது என்றும் அவர் குறிப்பிட்டார் சுட்டவிரோத பண மோசடி வழக்கில் ஈடுபட்டதாக ஹைதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு சானா சதிஷ் பாபுவை அமலாக்கத்துறையினர் நேற்று இரவு கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அவர் இறைச்சி ஏற்றுமதி செய்யும் மொஹின் குரேஷியுடன் இணைந்து பண மோசடியில் ஈடுபட்டதாகக் கூறி அமலாக்கத் துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் திரு சானா சதிஷ் பாபுவை அமலாக்கத் துறையினா் இன்று புதுதில்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்றனர் முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ராகேஷ் அஸ்தானா மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறியவர் திரு சதிஷ்பாபு என்பது குறிப்பிடத்தக்கது

இதையடுத்து துருக்கி மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ட்டிரம்ப் எச்சரித்திருந்தார் அமெரிக்கா செனட் உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தடையை தவிர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன

இந்த நிகழ்ச்சி டெக்சாஸ் இந்திய கூட்டமைப்பால் நடத்தப்படுகிறது

கலாச்சார நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுவார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் நான்காவது நினைவு தினம் இன்று நாடு முழுவ தும் அனுசரிக்கப்படுகிறது ராமேஸ்வரத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பிலிப்பைன்ஸில் இன்று அதிகாலை ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் எட்டு போ் உயிரிழந்தனா்

இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி நான்கு மற்றும் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவானதாக உள்ளுர் அதிகாரிகள் தெரிவித்தனர்

சர்வதேச மாற்றுத் திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் கால்பந்துப் போட்டிகள் அடுத்த மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதிவரை சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது இதற்கான ஒலிம்பிக் தீபம் சிங்கப்பூரிலிருந்து நேற்று புதுதில்லி வந்தடைந்தது

கிரண் ரிஜிஜு பெற்றுக் கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கு மத்திய அரசு முழுஆதாவு அளிக்கும் என்று கூறினார்